நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டும் வாங்குவது மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஜார்கன்ட் மாநிலத்தின் ஜார்கன்ட் முக்தி மோர்சாவை சேர்ந்த திரு ஹேமந்த் சோரேன் இன்று முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார் அவருடன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவரும் ராஷ்ட்டிய ஜனதாதளத்தை சேர்ந்த ஒருவரும் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டுள்ளனர் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தம்மை பற்றியும் ஆளுநர் மாளிகை பற்றியும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறி தரக்குறைவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பாசனத்திற்காக வீடுர் அணை நாளை திறக்கப்படுகிறது

நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் தற்போதைய இளைஞர்கள் ஒழுங்கீனம் அராஜகம் ஸ்திரமற்ற நிலை குடும்ப அரசியல் சாதி அரசியல் ஆண் பெண் வேறுபாடு போன்றவற்றை விரும்பவில்லை என்றும் ஒழுங்கு புதிய யுகம் புது வகையான எண்ணப்பாடு என்ற கருத்துக்களை பிரதலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இளைஞர்கள் தங்களுக்கு உள்ள பங்கை ஆற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டுத் திட்டம் பற்றி அறிவித்த பிரதமர் இத்திட்டம் நல்ல பலன் அளித்திருப்பதாக தெரிவித்தார்

தாம் சுதந்திர தினத்தன்று விடுத்த அழைப்பை ஏற்று மக்கள் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டும் வாங்கி அதை ஒரு சிறந்த இயக்கமாக நடைமுறைப்படுத்தி வருவதாக அவர் கூறினார்

சமீபத்தில் நிகழ்ந்த சூரிய கிரகணம் பற்றி தெரிவித்த பிரதமர் வானவியல் துறையில் இந்தியா படைத்துள்ள பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டார் பல்வேறு நகரங்களில் கோளரங்குகள் வானவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிநவீன தொலைநோக்கிகள் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சூரியன் குறித்த தொலைதூர ஆராய்ச்சிக்காக ஆதித்யா என்கிற செயற்கைகோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த மாதம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் லோஹேரி பிஹு உள்ளிட்ட அறுவடை பண்டிகைகள் நடைபெற இருப்பதாக கூறிய அவர் இந்த பண்டிகைகள் நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றார் பொங்கல் பண்டிகையின் கடைசி நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவதையும் பிரதமர் சுட்டிக் காட்டினார்

ஹேமந்த் சோரன் இன்று மாலை பதவி ஏற்றுக் கொண்டார் ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஜார்கன்ட் மாநில ஆளுநர் த்ரௌபதி முர்மு திரு ஹேமந்த் சோரனுக்கு பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமானமும் செய்து வைத்தார் ஜார்கன்ட் முக்தி மோர்சாவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்டிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகளை சேர்ந்த மூவர் இன்று அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டனர் ஐார்கன்ட் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராமேஸ்வர் ஓராம் மற்றும் ஜார்கன்ட் சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் திரு அலம்கீர் ஆலம் மற்றும் ராஷ்ட்ய ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினர் திரு சத்தியநந்த் போக்தா ஆகியோர் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டனர்

இந்த பதவி ஏற்பு விழா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு அசோக் கேலோட் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்டு கட்சியின் தலைவர் திரு ராஜா ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜார்கன்ட் மாநில முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டுள்ள திரு ஹேமந்த் சோரேனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜார்கன்ட் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

அமீத் ஷா கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று ரிசர்வ் போலீஸ் தலைமையக கட்டிடத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டி பேசினார் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரின் குடும்பங்களுக்கு சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்த தேர்தலை ஒட்டி தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

திரைப்பட நடிகர் திரு அமிதாப் பச்சன் திரையுலகிற்கு ஆற்றிய பங்கினை பாராட்டி அவருக்கு இன்று தாதாசாகேப் பால்கே விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த விருதை புதுடெல்லியில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திரு அமிதாப் பச்சனுக்கு வழங்கினார்

உடநலக் குறைவு காரணமாக கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் திரு அமிதாப் பச்சன் பங்கேற்க இயலாத காரணத்தினால் அவருக்கு இவ்விருது இன்று வழங்கப்பட்டது புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தம்மையும் அரசியல் அமைப்பு அலுவலகமாக உள்ள ஆளுநர் மாளிகையையும் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி தரக்குறைவாக பேசுவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இந்த போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு அனுப்பியுள்ள மின் அஞ்சல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்காவிட்டால் அது குற்றம் சாட்டுபவரையே வந்து சேரும் என புத்தர் கூறியுள்ள கருத்துக்களை முதலமைச்சர் நினைவில் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதல்வர் பதவிக்கான கண்ணியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் தாம் புதுவை மாநிலத்திற்கும் மக்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்தே செயல்படுவதாக கூறியுள்ளார் கருத்து வேறுபாடுகளை கண்ணியமான முறையில் எடுத்துரைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமது மின்னஞ்சல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இது குறித்து புதுவை முதுநிலை காவல் துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் துறைமுக செயற்பொறியாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அனுமதி வழங்கப்பட்ட இரண்டு அமைப்புகளும் நகராட்சி தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் அனுமதியை பெறவில்லை என்று அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒரே இடத்தில் இரண்டு அமைப்புகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்துவது ஏற்புடையதல்ல என்பதால் இதற்காக வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் துறைமுக செயலரிடம் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்பது குறித்து அறிக்கை ஒன்றை அளிக்குமாறு தாம் கேட்டு கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று வீடுர் அணையில் இருந்து தண்ணீர் திற்நது விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் தமழக சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் அணையில் இருந்து தண்ணீரை திற்நது விடுவார் என மாவட்ட தலைவர் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உள்ள யாழ்பாணத்தில் மீனவளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மீனவர் பிரச்சனை இருநாடுகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருந்து வருவதை அடுத்து அதனை தீர்த்து வைக்க கூட்டு பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் கோத்தபயா ராஜபக்சே கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என அறிவித்திருந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு உள்ள பங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டும் வாங்குவது மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஜார்கன்ட் மாநிலத்தின் ஜார்கன்ட் முக்தி மோர்சாவை சேர்ந்த திரு ஹேமந்த் சோரேன் இன்று முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார் அவருடன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவரும் ராஷ்ட்டிய ஜனதாதளத்தை சேர்ந்த ஒருவரும் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டுள்ளனர் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தம்மை பற்றியும் ஆளுநர் மாளிகை பற்றியும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறி தரக்குறைவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பாசனத்திற்காக வீடுர் அணை நாளை திறக்கப்படுகிறது

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது